முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் குடிநீர் திட்டபணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார்

பாதுகாப்பு படையினரும் தனியார் துறையினருடன் இணைந்து பாதுகாப்பு சூழலை திறம்பட கையாள்வதற்கான யுக்திகளை வகுக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சர்வதேச தரத்திற்கு இணையாக காவல்துறை ஆராய்ச்சி நிறுவனம் செயற்கை அறிவுமூலம் புதிய தொழில்நுட்ப செயல்பாடுகளையும் மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு காவல்துறை நவீனமயம் தற்போதைய காலத்தின் கட்டாயம் என்பதால் மாநிலங்களுக்கு அதில் முக்கிய பங்கிருப்பதாக எடுத்துரைத்தார் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகவும் இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டிய அவர் எனவே காவல்துறையினருக்கு மாநிலங்கள் முன்னுரிமை வழங்கவேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்தியா வளரும் நாடாக உருவெடுத்துவரும் இத்தருணத்தில் அறிவாற்றல் திறன்மிக்க காவல்துறையினரின் தேவையையும் அவர் சுட்டிக்காட்டினார்

மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்கள் வரவிருக்கும் நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் போன்ற நடைமுறைகளில் மற்றும் நேர்மை குறித்து இதில் முக்கியமாக வெளிப்படைத்தன்மை விவாதிக்கப்படுகிறது

தேர்தலின்போது அந்தந்த கட்சிகளின் அமைப்பு முறைகளுக்கு ஏற்ப மகளிருக்கு அதிக இடங்களை ஒதுக்கும் நடைமுறைகளை மேம்படுத்துவது குறித்தும் இதில் வலியுறுத்தப்படுகிறது இது தொடர்பான அரசியல் கட்சியினரின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்ட அதனடிப்படையில் உரிய பரிந்துரைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது மமமமம உயிரி விமானம் உயிரி எரிபொருள் சக்தியிலான விமானத்தை ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் நாட்டில் இன்று முதன்முறையாக இயக்கியது

புதுதில்லியில் தரையிறங்கிய இந்த விமானத்தை மத்திய அமைசச்ர்கள் திரு நிதின் கட்கரி திரு தர்மேந்திர பிரதான் திரு சுரேஷ் பிரபு டாக்டர் ஹர்ஷ்வர்தன் திரு ஜெயந்த் சின்ஹா ஆகியோர் வரவேற்றனர் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த மாற்று எரிபொருள் பயன்பாடு விமான போக்குவரத்திற்கு புதிய உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்

பயோ எரிபொருள் பயன்படுத்துவதால் கரியமில வாயு வெளியேற்றம் பெருமளவு குறைவதோடு எரிபொருள் சிக்கனத்திற்கும் வகை செய்வதாக ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் கூறியுள்ளது இந்த சாதனை நாட்டின் விமான போக்குவரத்து மற்றும் ளிசக்தி துறையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது

கு அமைச்சகத்தின் கீழ் மத்திய எ

மத்திய எ

கு மற்றும் குரங்கத்துறை அமைச்சர் திரு பிரேந்தர்சிங் இதனை அநிவித்தார்

இம்மாவட்டங்களில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் குடிநீர் திட்ட பணிகள் குடி மராமத்து திட்ட பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் சரியான முறையிலும் விரைவாகவும் சென்றடைகிறதா என்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு எஸ்

காமராஜ் திரு துரைக்கண்ணு திரு

உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு டி ஜெயகுமார் திரு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் ம் ம் ம் ம் ம் ம பாலகிருஷ்ண ரெட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி இன்று தொடங்கி வைத்தார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூகநீதியை பறிப்பதற்கான கிரிமிலேயர் கருவியை அரசு பயன்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார்

மமமமம இருவரி சிவகங்கை மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின்கீழ் பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பம் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி

ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்குகின்றன

பெடரர் டெல் பெட்ரோ கெவின் ஆண்டர்சன் ஜோகோவிச் மரின்சிலிச் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர்